இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எதிர்கட்சிகளால் புரிந்துகொள்ள இயலவில்லை என உள்துறை அமைச்சுர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மக்களவையில் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நடைபெறும் விவாதத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார்

சட்டப்பேரவை தேர்தல்களில் பிஜேபிக்கு கிடைக்கும் வெற்றிகள் பிரதமர் மோடி தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துகாட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அந்த அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பிஜேபி ஒருபோதும் கொண்டுவரவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் காங்கிரசுக்கு தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி புரிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளை அளித்ததாக குற்றம் சாட்டினார் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி வாக்குறுதி அளித்தார் என்றும் லட்சும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் போலியான வாக்குறுதிகளை நம்பி விவசாயிகள் ஷெட்யூல் வகுப்பினர் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் ரபேல் விமானங்கள் வாங்கியது குறித்து உரிய விளக்கத்தை அரசு அளிக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி குறை கூறினார்

முன்னதாக விவாதத்தை தொடங்கிவைத்து பேசிய தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஜெயதேவ் கல்லா ஆந்திரப்பிரதேசத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அளித்த வாக்குறதி எதையும் நிறைவேற்றவில்லை என்று கூறினார் தெலுங்கானா பிரிக்கப்பட்டபிறகு ஆந்திர மாநிலத்திற்கு காங்கிரஸ் பிஜேபி ஆகிய இரு கட்சிகளுமே வளர்ச்சிக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் கூறினார் மக்களவையில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மீது பிஜேபி உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் நாடா ளுமன்ற விவகாரங்கள் கிறை அமைச்சருமான திரு அனந்த் குமார் தெரிவித்துள்ளார்

அவர் அளித்த ஒட்டுமொத்த தகவல்களும் தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக திரு ராகுல் கூறிய குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்த விமர்சனத்தை ஏற்க முடியாது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சிறப்பான செயல்பாட்டிற்கு எதிராக எந்தவொரு கருத்தையும் முன்வைக்க முடியாத நிலையில் உண்மை இல்லாத சில கருத்துக்களை அவர் முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார்

பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ரஷ்யா சீனா நாடுகளுடன் கூட்டாக ஆவோசனை மேற்கொள்ளப்படாது என்றும் பொதுவான கூட்டத்தில் இந்தியா பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா நெடுங்காலமாக பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகிறது என்றும் வரும் காலங்களில் ருவாண்டாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகிக்க உள்ளதாகவும் அவர் கூறினா்

மாணவர் காவலர் படை திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஹரியானாவில் உள்ள குருகிராமில் நாளை தொடங்கி வைக்கிறார் மாணவர்கள் காவலர்கள் இடையே நல்லுறை ஏற்படுத்தும் இத்திட்டத்தின் மூலம் பண்பாடு மற்றும் நீதி போதனைகளை கற்பிக்கப்படும்

மேலும் குற்றங்களை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்தப்படுவது குறித்து பயிற்சி அளிக்கப்படும்

உலக சுகாதார திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள தேசிய சுகாதார கொள்கைய நடைமுறைப்படுத்த இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

தொலைத்தொடர்பு மற்றும் வறுமை ஒழிப்பு போன்ற அம்சங்களுக்கு இந்த மாநாட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரதீப் குமார் கைவாலி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வறுமை ஒழிப்பு தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநாட்டில் உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்ஈ தொடர்ந்த மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் ஏ பாப்தே திரு நாகேஷ்வரராவ் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் கருணை மதிப்பெண்களை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள முறையில் வழங்குவது குறித்து தங்களுக்கு உடன்பாடு இல்லையென்றும் கருத்து தெரிவித்தனர் தற்போதைய சூழ்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண்பதற்கான வழிகளை தெரிவிக்குமாறு இருதரப்பிற்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் சிபிஎஸ்ஈ மனு மீதான விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்தது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று புதக்கோட்டை மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை மேற்கொண்டார் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தூய்மை இந்தியா இயக்க உறுதிமொழியை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆளுநர் செய்துவைத்தார் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு வாகனத்தையும் ஆளுநர் கொடியைசைத்து தொடங்கிவைத்தார் பிள்ளர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமளையில் தாய்மார்களுக்கு அம்மா குழந்தைகள் நல பரிசுப்பெட்டகத்தினை ஆளுநர் வழங்கினார் புதக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட நரிமேட்டில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின்கீழ் மாநில அரசின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டத்தையும் அவர் பார்வையிட்டார்

உலக கோப்பை மகளிர் வில்வித்தை போட்டியில் தங்கம் வெல்வதற்கான இறுதிப்போட்டியில் இந்திய மகளிர் அணி பிரான்ஸ் அணியை நாளை எதிர்கொள்கிறது